இருப்பதாகதிருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் இடம் பெயரும் பறவைகள் பாலூட்டிகள் நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவற்றைபாதுகாக்க இணைந்துசெயல்படவேண்டுமென்று இந்தியாதெரிவித்துள்ளது

ஆசியமல்யுத்தசாம்பியன்ஷிப் போட்டி புது தில்லியில் இன்றுதொடங்குகிறது

இந்தியாமேற்கொண்டநடவடிக்கைகள் புலிகளின் எண்ணிக்கை இரண்டு மூலம் மடங்காகஅதிகரித்துள்ளதுஎன்றுகூறினார்

கடல் ஆமைகொள்கைமற்றும் கடல் மேலாண்மைகொள்கைஆகியவவை இந்தஆண்டு இந்தியாவில் தொடங்கப்படும் என்றகூறியபிரதமர் இது சிறியவகைபிளாஸ்டிக்கால் ஏற்படும் சுற்றுச்சூழல் கேடுகுறித்தும் அதைதடுக்களடுக்கப்படவேண்டியநடவடிக்கைகுறித்தும் விவாதிக்கும் என்றும் கூறினார் பின்னர் பேசியமத்தியகற்றுசூழல் துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேக்கர்

தேசியகுடிமக்கள் பதிவேடு

இதையடுத்து

ஜம்மு காஷ்மீரில் உள்ளாட்சி இடைத்தேர்தல் குறித்த இரண்டாம் கட்டஅறிவிக்கையைதலைமைதேர்தல் அதிகாரிதிருசைலேந்திரகுமார் வெளியிட்டுள்ளார்

மத்தியவர்த்தகமற்றும் தொழில்துறைஅமைச்சர் திருபிபூஷ் கோயல் ஜெர்மனிநாடாளுமன்றத்தில் இருபதுக்கும் மேற்பட்டஅமைச்சகஅதிகாரிகளுடன் உரையாடினார் உள்நாட்டுதொழிலைஊக்குவித்தல் சிறுகுறுமற்றும் நடுத்தரதொழில்களுக்குஉகந்தவர்த்தகசூழலைஉருவாக்குவதுகுறித்தவழிவகைகள் தொடர்பாகஅவர் விவாதித்தாா்

சட்டவிரோதநடவடிக்கைகள் மற்றும் உலகமுழுவதும் மூலம் பல்வேறுதீவிரவாதகுழுக்கள் நிதியைபெற்றுவருவதாகதீவிரவாதநிதிதடுப்பு நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது

இதையடுத்து அந்நாட்டின் மீதநடவடிக்கைஎடுக்கவேண்டுமென்று இந்தியாவலியுறுத்திவருகிறது பாரிசில் நடைபெற்றுவரும் இக்குழுவின் கூட்டத்தில் தீவிரவாதிகளுக்குநிதியுதவிஅளிக்கும் நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் நாட்டைதொடர்ந்துகிரேநிறபட்டியலில் வைப்பதுஅல்லதுகருப்பு பட்டியலில் இடம் பெறசெய்வதுஅல்லதபட்டியலில் இருந்துநீக்குவதுஎன்பதுகுறித்தமுடிவு எடுக்கப்படஉள்ளது

அத்துடன் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களைசந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்துவிவாதிக்கஉள்ளார்

கடந்தஆண்டுசோனிபட்டில் நடைபெற்றதேசியாட்டிஎறிதல் சாம்பியன்ஷிப் போட்டியின் போது போதைமருந்துசோதனைஅதிகாரிகளைஏமாற்றமுயற்சிசெய்ததையடுத்து இத்தடைவிதிக்கப்பட்டுள்ளது தேசியபோதைமருந்துஆணையவிதிகளைமீறியதாகவும் அதுகுறித்துவிளக்கம் அளிக்குமாறும் கடந்தஆண்டு ஜூலைமாதம் அமித் தாஹியாவிற்குநோட்டீஸ் அனுப்பபட்டிருந்தது இந்நிலையில் அவருடையபதில் திருப்திஅளிக்கவில்லைஎன்றுகூறிபோதைமருந்துதடுப்பு ஒழுங்கு குழுவிற்குதேசியபோதைமருந்துதடுப்பாணையம் கடந்தமாதம் அறிக்கைஅளித்திருந்தது ஆசியமல்யுத்தசாம்பியன்ஷிப் போட்டி புது தில்லியில் இன்றுதொடங்குகிறது